நாட்டிலேயே முதலாவது விவசாய ரயில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நெல்லை தெள்காசி மாவட்டங்களில்

கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டம் ராஜமாலாவில் நேரிட்ட

் உயிரிழந்தவா்களின் குடும்பத்தினருக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

தேசியக் கல்விக் கொள்கையின் மூலம் உயர்கல்வித் துறையின் மாற்றத்திற்கான சீாதிருத்தங்கள் குறித்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றினார்

நமது மாணவர்கள் அறிவியல் ரீதியாக கல்வியை கற்றுக் கொள்ளும் வகையில் இவ வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்திய மாணவா்களின் தரம் உலக அளவில் உயர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் நாட்டின் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டும் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் மாணவர்களின் அடித்தளம் சிறப்பாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கல்வி நல்ல மனிதர்களை உருவக்க வேண்டும் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் குறிப்பிட்டார் அதன் அடிப்படையில் இந்தியா வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உயர்கல்வித்துறையில் மாணவர்களுக்கு ஒரு புதிய சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விருப்பப்படும் கல்வியை தேர்ந்தெடுக்க புதிய கல்விக் கொள்கை வழி வகுத்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டாள் நாட்டின் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமா் தெரிவித்தாா் புதிய கல்விக் கொள்கையை அளைவரும் ஆதரிக்க வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் இந்த புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்த டாக்டர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழுவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் கடலுக்கு அடியில் சென்னையிலிருந்து அந்தமான் தலைநகர் போா்ட் ப்ளேயரை இணைக்கும் கண்ணாடி இழை கேபிள் பிரதமா் திரு நரேந்திரமோடி வரும் திங்கட்கிழமை காணோலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் இந்த இணைப்பின் மூலம் அந்தமான் நிகோபார் தீவுகளில் கைபேசி மற்றும் இணையதள சேவைகளின் வேகம் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அந்தமான் நிகோபார் தீவுகளில் கற்றுலா வளர்ச்சி பெறவும் அதிக அளவில வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இந்த இணைப்பு வசதி உதவும் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டிலேயே முதல் முறையாக விவசாய விளைபொருட்களை ரயில் மூவம் கொண்டு செல்வதற்கான முதலாவது விவசாய ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரும் காணொலி காட்சி வயிலாக இன்று தொடங்கி வைத்தனர்

இந்த ரயிலில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அனுப்பலாம்

இந்த ரயில் இரண்டு ரயில் நிலையங்களுக்கும் இடையில் உள்ள ரயில் நிலையங்களில் பொருட்களை ஏற்றி இறக்கி செல்லும் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் கைவிளை கலைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டின் பழமையான நெசவுத் தொழிலை பாதுகாக்கும் விதத்தில கைத்தறி நெசவாளா்கள் மேற்கொண்டு வரும் பணிகளை அவர் பாராட்டியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் கைத்தறி துணிகளை பயன்படுத்தி கய சாா்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்த முயற்சிக்க வேண்டுமென்று பிரதமா் தமது டுவிட்டா் செய்தியில் குறிப்பிட்டுள்ளா் மத்திய ஜவுளித்துறை அமைச்ச் திருமதி ஸ்மிருதி இரானி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உள்ளுரில் தயாரிக்கப்படும் கைத்தறி துணிகளை அனைவரும் பயன்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

மாநிலம் இயல்பு நிலைக்கு திரும்ப அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவா கூறினார் நோய் தொற்றுத் தடுப்புக்காக சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதள் காரணமாக நோய் தொற்றிலிருந்து குணமடைவோா் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் கூறினார் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் சாலை பணிகள் மற்றும் குடிமராத்து திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தாமிரபரணி நம்பியாறு கருமேளியாறு இணைப்புத் திட்டத்திற்கான பணியை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தென்மாவட்டங்களில் புதிய தொழில் தொடங்க முன் வருபவா்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து தரும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மலைப் பிரதேசங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது

மண்ணில் புதைந்து சிக்கியிருந்த பத்துக்கும் மேற்பட்டோரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் உயிருடன் மீட்டனர் இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது

இதுபோன்ற நிலச்சிவு அம்மாநிலத்தின் பத்தனம்திட்டா மற்றும் வயநாடு மாவட்த்திலும் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மற்றும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் நேரிட்ட நிலச்சிவில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் களமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து பெருமளவு உபரி நீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் அதி கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருவதால் ஏராளமான மின் கம்பங்களும் மரங்களும் சாய்ந்து விழுந்துள்ளன ஏராளமான வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாநில அமைச்சாகள் திரு எஸ் பி வேலுமணியும் திரு உடுமலை ராதாகிருஷ்ணலும் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டள்ளவர்களுக்கு நிவாரண பொருட்களையும் அவர்கள் வழங்கினர் இதனிடையே நீலகிரி கோவை தேனி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கள்ளியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அது கூறியுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே தலைமையிலான ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி அமோக வெற்றிபெற்றுள்ளது

தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு மகிந்தா ராஜபக்ஷே அடுத்த ஒரு சில நாட்களில் பிரதமராக மீண்டும் பதவியேற்பார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேர்தலில் வாக்களித்து வெற்றிபெறச் செய்த இலங்கை வாக்காளங்களுக்கு திரு ராஜபக்ஷே நன்றி தெரிவித்துள்ளார்

அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை சீாகுலைக்கும விதத்தில் சீன செயலிகள் செயல்படுவதால் அவற்றை தடை செய்தள்ளதாக அவர் கூறியுள்ளார்